புதுதில்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார்

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியது

வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு ஊக்கம் அளிக்கும் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார் அப்போது இத்தொழில் துறையினருக்கு எளிதில் கடன் வசதி வழங்குவது

கேரளா கர்நாடகா ஹரியானா மத்திய பிரதேஷ் பஞ்சாப் சத்திஷ்கர் ஆகிய மாநிலங்கள் உருவான தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி அம்மாநிலங்களின் மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதம் திரு நரேந்திரமோடி ஆகியோா் வாழ்த்து தெரிவித்துள்ளனா் இந்த மாநில மக்களுக்கு வளமும் முன்னேற்றமும் ஏற்பட தாம் வாழ்த்துவதாக தங்கள் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளன் இந்த மாநிலங்கள் வரும் ஆண்டுகளில் புதிய உச்சத்தை அடைய வாழ்த்துவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளன்

இதையொட்டி குமரி தந்தை என்று அழைக்கப்படும் மார்ஷல் நேஷமணியின் மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு மத்திய இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியர் திரு பிரசாந்த் வடநேரே உள்ளிட்டோா் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினா் இந்நாளையொட்டி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையும் அளிக்கப்பட்டிருந்தது மத்தியில் ஆளும் பிஜேபி க்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்படும் என காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று திரு ராகுல்காந்தியை ஆந்திர முதலமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சித் தலைவருமான திரு சந்திரபாபு நாயுடு சந்தித்து பேசிய பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் வேலைவாய்ப்பின்மை ரபேல் போர் விமான கொள்முதல் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்படும் என்றார் ஜனநாயக அமைப்புகளை பாதுகாக்கவும் எதிா்க்கட்சிகள் குரல்கொடுக்கும் என்று திரு ராகுல்காந்தி கூறினா் முன்னதாக திரு சந்திரபாபு நாயுடு புதுதில்லியில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சுரத்பவார் தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவா் திரு ஃபரூக் அப்துல்வா ஆகியோரையும் சந்தித்து பேசினாா் நாட்டின் பாதுகாப்பு சூழல் சுமூகமாக இருப்பதை உறுதி செய்வதே இந்தியாவின் நோக்கம் என்றும் பிற நாடுகளின் எந்த ஒரு பகுதியையும் ஆக்கிரமிக்கும் எண்ணம் ஏதும் இல்லை என்றும் ரானுவ தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர் இந்தியாவின் கருத்துக்களை பிற நாடுகள் மீது திணிக்கும் எண்ணமும் இல்லை என்றார் கிழக்கு ஆசியாவில் கடல் எல்லைகளை பாதுகாப்பது பெரும் சவாவாக உள்ளதாகவும் தெற்கு சீன கடல் எல்லை தொடர்பான சர்ச்சை சர்வதேச கடல் எல்லைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருப்பதாகவும் ஜெனரல் பிபின் ராவத் குறிப்பிட்டார்

திரு சிதம்பரம் தரப்பு வாதத்தை ஏற்றுக் கொண்ட சிபிஐ சிறப்பு நீதிபதி திரு ஓ பி சைளி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் தமிழக சுட்டப்பேரவையில் காலியாக உள்ள தொகுதிகளுக்கு நடைபெறும் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து மாநில பிஜேபி முடிவு செய்யும் என மத்திய நிதி மற்றும் கப்பல் துறை இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நாக்கோவிலில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக நலனுக்காகவே அஇஅதிமுக மற்றும் திமுக போன்ற கட்சிகளை விமர்சிப்பதாகக் கூறினார்

இதேபோன்று விருதுநகர் மாவட்டம் சாஸ்தாகோவில் நீர்த்தேக்கம் பிளவக்கல் பெரியாறு மற்றும் கோவிலாறு அணைகளிலிருந்தும் நாளை முதல் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் இதன்மூலம் ஸ்ரீவில்லிபுத்துா் ராஜபாளையம் வட்டங்களில் உள்ள நிலங்கள் பாசன வசதிபெறும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு

அங்கன்வாடியில் சேர்ந்துள்ள குழந்தைகளுக்காக மழலையர் பள்ளி தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இன்று செய்தியாளா்களிடம் பேசுகையில்அவர் இவ்வாறு கூறினா் நடுநிலைப் பள்ளி ஆசிரியர்களை பயன்படுத்தி ஜனவரி மாதம் மழலையர் பள்ளி தொடங்கப்படும் என்று அவர் கூறினார் பகுதிநேர ஆசிரியர்கள் போலி சான்றிதழ் கொடுத்தது கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழப்பு ஏற்படாத வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய தரமான சிசிக்சை வழங்க வேண்டுமௌ மாநில அரசை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தில் மருத்துவ அவர நிலையை அறிவித்து மருத்துவ முகாம் மற்றும் விழிப்புணா்வு முகாம்களை நடத்த வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார் மததிய அரசின் முன்னோடி திட்டங்களில் ஒன்றான பிரதமரின் முத்ரா வங்கி கடனுதவித் திட்டம் நீலகிரி மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் மூலம் கடனுதவி பெற்று ஏராளமானோா் கயதொழில் தொடங்கி முன்னேற்றம் அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலம் முழுவதும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார்

இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த பிரச்சினை ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக எழுப்ப்படுவததால் இதற்கு நிரந்தர தீர்வுகாண அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் தெரிவித்தனர்

மற்றொரு வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் சிலைகள் தொடர்பான ஆவணங்கள் அழிக்கப்பட்டது நிரூபணமானால் அறநிலையத்துறை அதிகாரிகள் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்தது வெஸ்ட் இண்உஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெற்ற ஐந்தாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றிபெற்றது

ஐடேஜா சிறப்பாக விளையாடி வெஸ்ட் இண்டீஸ் அணியின் நான்கு விக்கெட்களை வீழ்த்தினார் ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் ஒரு போட்டி சமனில் முடிவடைந்த நிலையில் இந்தியா மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் தொடரை வென்றது